ஆசாத் விழாவையாட்டி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தேசியக்கொடியை ஏற்றிவைத்தார்

பராமரிப்பில் காவல்துறையினரின் பணிகளை பாராட்டினார்

தொடரில் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் குவாஹாத்தியில் தொடங்குகிறது

வீராங்கனையை எதிர்கொள்கிறார்

இந்த நிகழ்ச்சியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உறவினர் திரு சந்திரகுமார் போஸ் இந்திய தேசிய ராணுவத்தில் வீரராக இருந்த லலித் ராம் மத்திய பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேஷ் சர்மா பிரிகேடியர் ஆர் எஸ் சிக்காரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆஸாத் ஹிந்த் அரசு என்பது வெறும் நேதாஜி தலைமையின் கீழ் அந்த அரசு ஒவ்வொரு துறை தொடர்பான திட்டங்களையும் பெயரல்ல உருவாக்கியிருந்தது என்றார்

நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு இந்தியாவின் விடுதலை என்கிற ஒரே நோக்கம் மட்டுமே இருந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர் அதன் ஒருகட்டம் எட்டப்பட்டு விட்டுத என்றும் ஆனால் இன்னும் புதிய ப உச்சங்களை எட்ட வேண்டியுள்ளது என்றார்

வெளிநாட்டிலிருந்து அமைக்கப்பட்ட இந்த இந்திய அரசின் தலைவராகவும் அவர் இருந்தார்

கடமையாற்றும்போது உயிர்நீத்த காவல்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது இதையொட்டி தேசிய காவல்துறை நினைவிடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் நாடு சுதந்திரம் அடைந்தபின் காவல்துறையினர் செய்த உயிர்த்தியாகத்தை அங்கீகரிக்கும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது காவல்துறை தியாகிகளின் நினைவைப் போற்றி மதிப்பளிக்கும் விதமாக திரு நரேந்திரமோடி நினைவிடத்தில மலர்வளையம் வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வாளி ஆகியோரும் காவல்துறை தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினா் இந்த ஆண்டு கடமையாற்றும்போது உயிர் நீத்த காவல்துறையினரின் பெயர்களை உளவுத்துறையின் இயக்குநா் திரு ராஜீவ் ஜெயின் வாசித்தாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு நரேந்திரமோடி அச்சம் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்க சதி செய்யும் சக்திகளின் முயற்சிகளை காவல்துறையினா் முறியடித்திருப்பதாக புகழ்ந்துரைத்தாா் காவல்துறையின் பணி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதும் அமைதியையும் பந்தோபஸ்தையும் நிலைநாட்டுவதும் மட்டுமல்ல என்று குறிப்பிட்ட பிரதமர் இயற்கை பேரிடர்களின்போது அவர்கள் காட்டிய அபரிமிதமான துணிச்சவால் ஏராளமான மக்களின் மதிப்புமிக்க வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றார் பேரிடர் நிவாரணப் பணிகளில் சிறப்புடன் செயலாற்றும் காவல்துறையினா் மற்றும் துணை ரானுவப்படையினருக்கு ஆண்டுதோறும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரில் விருது வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்தார்

முன்பிருந்த அரசு விரும்பியிருந்தால் மனதார முயற்சி செய்திருந்தால் இந்த நினைவிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டிருக்கும் என்றும் அவர் கூறினார் தில்லியின் வடக்குப்பகுதியில் உள்ள சாணக்கிபபுரியில் ஆறு புள்ளி ஒன்று இரண்டு ஏக்கர் பரப்பில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பயங்கரவாதத்தை எதிர்த்த போராட்டங்களில் இவர்களில் பலர் உயிர்த்தியாகம் செய்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியின்போது புதுப்பிக்கப்பட்ட காவலர்கள் அருங்காட்சியகமும் பிரதமரால் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது கலையம்சங்களை கொண்ட இந்த அருங்காட்சியகத்தில் இந்திய காவல்துறையின் வரலாற்று வளர்ச்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் உள்ள வாரு பகுதியில் பாதுகாப்பு படையினர் மூன்று பயங்கரவாதிகளை இன்று காலை சுட்டுக்கொன்றனர் இதையடுத்து பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கி சண்டை முடிவுக்கு வந்ததாக காவல்துறை அதிகாரி திரு ஹாப்ரீத் சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா்

இந்த மோதலின்போது பயங்கரவாதிகள் சுட்டதில் ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் நக்ரோட்டா ராணுவ முகாமில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக தேடப்பட்டு வந்த தலைமறைவு குற்றவாளியை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளது புதுதில்லியில் இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அஷ்ரப் காண்டே என்ற இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக தேசிய புலனாய்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நபர் இலங்கை வழியாக சவுதி அரேபியா தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட ஜெய்ஷே முகமது அமைப்பை சேர்ந்த மூன்று ஆயுதம் தரித்த பாகிஸ்தான் பயங்கரவாத குழுவினருக்கு வசதிகள் செய்து கொடுத்து பாதுகாத்து அனுப்பி வைத்ததில் அவர் கூட்டு சதிகாரராக இருந்தார்

முகமது ஆஷிக் பாபா என்ற மூன்று பயங்கரவாதிகளும் ஏற்கெனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளனர்

இவர்களில் இரண்டு பயனாளிகள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர்

ஏராளமான இளம் வாக்காளர்கள் லண்டனில் நாடாளுமன்ற சதுக்கம் நோக்கி பேரணி நடத்தினர்

இரண்டு நாள் பயணம் மேற்கொண்ட குடியரசு துணைத்தலைவர் திரு எம் பெல்ஜியத்தில் வெங்கையா நாயுடு இன்று காலை தில்லி திரும்பினார் ப்ரசெல்ஸில் இரண்டு நாள் நடைபெற்ற ஆசிய ஐரோப்பிய உச்சி மாநாட்டில் இந்திய தூதுக்குழுவினருக்கு தலைமையேற்று அவர் பெல்ஜியம் சென்றிருந்தார் டென்மார்க் ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப்போட்டியில் இன்று சாய்னா நேவால் தைவானின் டாய் ட்சு யிங் ஐ எதிர்கொள்கிறார்

இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்தத் தொடரின் முதல் போட்டி பிற்பகல் மணி ஒன்றரைக்கு தொடங்கும்